உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று தொடங்கி வைக்கிறார்

அதிகரிக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உறுதி அளித்துள்ளார்

அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

தினத்தை அவரை கவுரவிக்கும் வகையில் தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய வம்சாவழி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று தொடங்கி வைக்கிறார்

காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோதி இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் சர்வதேச அளவில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க கல்வி நிறுவனங்களை ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது தொடக்க நிகழ்ச்சிக்கு பிறகு இணையதளம் வாயிலாக மாநாட்டு நிகழ்வுகள் நடத்தப்படவுள்ளது

இன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுவதையொட்டி செய்தி வெளியிட்டுள்ள குடியரசுத்தலைவர் உண்மை அகிம்சை ஆகியவற்றை பின்பற்றி தூய்மையான வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் உலகம் முழுவதும் மனித நேயத்தின் உந்துகக்தியாக மகாத்மா காந்தியடிகள் இன்றும் நினைவுக்கூரப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் வகையில் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார் சமூகத்தில் சமத்துவம் மத நல்லிணக்கம் ஆகியவை தழைத்தோங்க காந்தியடிகளின் கொள்கைகள் வழிவகுப்பதாக அவர் கூறியுள்ளார் நேற்றும் இன்றும் எதிர்கால சூழ்நிலையிலும் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகள் பயனளிக்கும் என்று குடியரசுத்தலைவர் கூறியுள்ளார்

அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையில் ஆறு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளனர் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் அமைதியை பரப்பவும் அஹிம்சையை வலியறுத்தவும் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் உதவுவதாக அவர் கூறியுள்ளார் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ராஜா கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது வாழ்நாள் முழுவதும் அமைதிக்காகவும் அஹிம்சைக்காகவும் பாடுபட்டவர் மகாத்மா காந்தியடிகள் என தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அனைத்து மாநிலங்களும் கல்வி நிறுவனங்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் உள்ள கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கும் நோக்குடன் இயக்கம் இந்த தொடங்கப்படுவதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

விதிகளுக்கு உட்பட்டு தன்னார்வ நாட்டின் தொண்டு நிறுவனங்கள் சட்ட வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் நிதி உதவிகளை பயன்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது காட்சி வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை காணொளி செய்தித்தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்ஸவா கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் இதனை தெரிவித்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் நாட்களில் குறைந்தபட்ச ஆதாரவிலை தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று கூறியுள்ளார் விவசாயி மகனாக பிறந்த தாம் பிரதமர் நரேந்திர மோதி அரசு விவசாயிகளுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காது என உறுதி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அனைத்து விவசாய நிறுவனங்களும் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் வேளாண் திருத்தச் சட்டங்கள் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை திசை திருப்பி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் விவசாயிகளை வலுப்படுத்துவதும் மேம்படுத்துவதுமே மத்திய அரசின் முதன்மை நோக்கம் என மத்திய ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஜெய்பூரில் ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிப் ஷெகாவத் வேளாண் துறை இணையமைச்சர் திரு கைலாஷ் சௌத்ரி ஆகியோருடன் இணைந்து கூட்டாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களால் விவசாயத்துறை மறுசீரமைக்கப்படும் என்று கூறினார் விவசாயிகள் தங்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் வேளாண் துறையில் தன்னிறைவு அடையவுமே இந்த சுட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று அரசு விரைவான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார்

ஜம்முவில் விவசாயிகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள வேளாண் சுட்டத்திருத்தங்கள் குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருவதாகக் கூறினார் வேளாண் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களை நாட்டின் எந்தப்பகுதியிலும் விற்பனை செய்ய வேளாண் சட்டத்திருத்தங்கள் உதவும் என திரு ஜிதேந்திர சிங் கூறினார் ஐ நா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியாவுக்கு எதிராக பொய்யான தகவல்களை கூறியதற்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஐ நா விற்கான இந்தியாவின் செயலாளர் பவன் பாதே இது தொடர்பாக ஐ நா மனித உரிமைகள் கவுன்சிலில் கருத்துக்களை பதிவு செய்தார் மளித உரிமைகளை சற்றும் மதிக்காத வரலாறு கொண்ட பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் இந்தியாவை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவை குறித்து பொய்யான தகவல்களை கூறுவதால் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நிலையை மறைக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார்

துப்பாயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாடுகிறது